புதுவை மற்றும் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறி உள்ளது

தங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஏழ்மை ஒரு தடையாக இல்லை என்பதை விளையாட்டுகளில் பங்கேற்ற சில பெற்றோர் நிருபித்ததை திரு மோடி பாராட்டினார்

கல்வியை விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியுடன் இணைக்குமாறு அவர் பள்ளிகளை கேட்டுக் கொண்டார்

ரவிசங்கர் பிரசாத் அமைதியாக வாழும் பெருவாரியான மக்களின் எண்ணங்களை சில நூறு பேர் தகர்க்கும் முயற்சியாகவே டெல்லி ஷகின்பாக் போராட்டம் உருவெடுத்து வருகிறது என பிஜேபியின் மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டி உள்ளார் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவை துண்டாட முயற்சிப்பவர்களுக்கு ஷகின்பாக் போராட்டம் இடம் கொடுப்பதாக கூறினார் ஷகின்பாக் போராட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லும் சிறு சிறு குழுக்களுக்கு போராட்டக் களமாக அமைய வழி வகை செய்துள்ளது இந்தப் போராட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல அது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிரான போராட்டமாகும் என தெரிவித்தார் திரு பிரசாத் இந்த போராட்டத்தினால் லட்ச கணக்கான மக்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாமல் துன்பம் அடைந்துள்ளனர் என்றும் ஷகின்பாக் போராட்டக்காரர்கள் ஏற்படுத்தி உள்ள சாலை தடைகளால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறி உள்ளார் நீட் தேர்வு மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீட் தேர்வு விவகாரத்தில் பின் வாங்கும் பேச்சிற்கே இடமில்லை என்றும் உச்சநீதிமன்றம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்தது வேலூர் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்டவை நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் இன்று நடைபெற்ற வாதத்தின் போது நீதிபதிகள் நீட் தேர்வு என்பது ஏற்கனவே முடிவு செய்து விட்ட விஷயம் என்றும் அதனை ஒரு போதும் மாற்ற முடியாது என்றும் தெரிவித்தனர் ஒப்பந்தம் மத்திய அரசு இன்று தடை செய்யப்பட்ட அசாமின் தீவிரவாதக் குழுவான போடோலேந்து தேசிய ஜனநாயக முன்னணியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா அசாம் முதலமைச்சர் திரு சர்வானந்தா சோனோவால் ஆகியோர் முன்னிலையில் இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது

அசாமில் வாழும் போடோ மலை வாழ் மக்களுக்கு சில அரசியல் உரிமைகளை இந்த ஒப்பந்தம் வழங்குகிறது மேலும் அவர்களின் நலனுக்கான பொருளாதார திட்டத்தையும் வழங்குகிறது

ஆந்திரா ஆந்திர பிரதேசத்தில் சட்ட மேலவையை ஒழிக்கும் நடைமுறை மாநில அமைச்சரவையின் தீர்மானம் ஒன்றின் மூலம் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இதேபோன்ற ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக மத்திய அரசுக்கு அனுப்பட உள்ளது

நேற்று மாலை நடைபெற்ற தேநீர் விருந்தின் போது நிகழ்ந்த சம்பவம் பின்னர் நடைபெறாது என நம்பிக்கை தெரிவித்தார் பத்ம விருது பெற்றவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு தான் அவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டனர் என்றும் அவர்களுக்கு சால்வை போர்த்த முதலமைச்சர் அழைக்கப்பட்டார் முதலமைச்சர் சால்வை போர்த்துவதற்கு பதிலாக விலகிக் கொண்டு தனது முன் அனுமதியில்லாமல் எப்படி இதை செய்ய முடியும் என வினவினார் என தெரிவித்த துணை நிலை ஆளுநர் அங்கு வந்திருந்தவர்கள் முன்பு இது நடைபெற்றதால் அங்கு ஒரு சங்கடமான நிலைமை உருவானது என்றார் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் பத்ம விருது பெற்றவர்களை அவமரியாதை செய்துள்ளனர் என்று கூறினார் நேற்றைய நிகழ்ச்சி தேசிய முக்கியத்துவம் பெற்ற நிகழ்ச்சியாகும் நிகழ்ச்சிக்கு கலைஞர்களை அனுப்பிய மத்திய அரசுக்கு துணை நிலை ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலைஞர்களை உதாசீனம் படுத்தியதற்கு அவர் வருத்தம் தெரிவித்தார் நாராயணசாமி நெறிமுறைகள் மீறப்பட்டதாலேயே புதுவை துணை நிலை ஆளுநர் நேற்று மாலை அளித்த தேநீர் விருந்தின் போது தாமும் அமைச்சர்களும் வெளிநடப்பு செய்ததாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெளிவுபடுத்தி உள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அழைப்பின் பேரிலேயே தாமும் அமைச்சர்களும் ராஜ்நிவாஸ் சென்றதாகவும் பத்ம விருது பெற்றவர்களை பாராட்டுவது குறித்து தங்களுக்கு அப்போது தெரியாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னரே தெரிவிக்காமல் திடீரென பத்ம விருது பெற்றவர்களை கௌரவிக்குமாறு தாம் கேட்டுக் கொள்ளப்பட்டது விதி மற்றும் நெறிமுறைகளை மீறிய செயல் என திரு நாராயணசாமி கூறினார் தலைமைச் செயலர் புதுவை அரசின் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் இன்று சட்டமன்ற உரிமைக் குழு முன்பு ஆஜராகி காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி எழுப்பி இருந்த உரிமை பிரச்சனைக்கு பதில் அளித்தார் திரு அஸ்வினி குமார் இன்று நண்பகல் வாக்கில் உரிமைக் குழு முன்பு ஆஜராகி குழுவின் தலைவரும் துணை சபாநாயகருமான திரு என்எம்ஆர் பாலன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார்

கரோனொ வைரஸ் சீனாவின் உஹான் நகரில் உள்ள தமிழக மாணவர்கள் எவரும் கரோனொ வைரசால் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இந்த நோய் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் அவர் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மருத்துவ சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் என தெரிவித்தார் தமிழகத்தைப் பொறுத்த மட்டில் கரோனொ வைரஸ் நோய் தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் அரசு விழிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் வானிலை புதுவை மற்றும் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறி உள்ளது

குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற அலங்கார வண்டிகளை பொது மக்கள் இவ்விழாவில் பார்வையிடலாம் முப்படை இசைக் குழுவினரின் இசை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிக்கலாம்